செல்கிறார்

உயர்கல்வி நிறுவனங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப்பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்க பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதற்காக நாளை குஜராத் செல்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் மத்தியஅரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு பிரதமர் வழங்குகிறார் வங்கி முகவர்களுக்கான பணிநியமன ஆணைகளையும் அவர் வழங்கவுள்ளார் காந்தி நகரில் உள்ள குஜாத் தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் கலந்துகொண்டு உரையாற்றவுள்ளார் இப்பகுதியில் உள்ள சோம்நாத் அறக்கட்டளையில் நடைபெறவுள்ள ஒரு நிகழ்ச்சியிலும் திரு நரேந்திரமோடி பங்கேற்கவுள்ளார்

நேற்றுமுன்தினம் முதல் அம்மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன்காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைப்போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது போபால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை ஷரணமாக மக்களின் இயவ்புவாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நிவாரணப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவக்குழுக்கள் பணியாற்றி வருவதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சாலை மற்றும் விமானப்போக்குவரத்து ரயில் சீரடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள நிவாரணப்பணிகளுக்காக ஒருநாள் ஊதியத்தை வழங்கவுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் பாரத் ரத்னா வாஜ்பேயின் அஸ்தியை நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் கரைக்கப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது மாவட்ட தலைநகரங்களில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியபின்னர் அஸ்தி கரைக்கப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷாவுடன் இணைந்து அஸ்தி கலசங்களை பிஜேபியின் மாநில தலைவர்களிடம் வழங்கினர் தமிழகத்தின் சார்பில் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அஸ்தி கலசத்தை பெற்றுக்கொண்டு சென்னை வந்தடைந்தார்

சென்னை திருச்சி ராமேஸ்வரம் மதுரை பவானி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் அஸ்தி கரைக்கப்படவுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடை செய்யுமாறு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தலின் அடிப்படையில் பல்கலைக்கழக மாளியக்குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஆரோக்கியமான வாழக்கையை உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமற்ற உணவுப்பொருட்கள் பயன்பாடு காரணமாக உடல்பருமன் பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

வழக்கறிஞர் பணியில் முழு கவனம் செலுத்தவேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவரது ராஜினாமாவையும் அசுதோஸ் ராஜினாமாவையும் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பிஜேபியைச்சேர்ந்த ஒருவர் தீவிரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அக்கட்சித்தலைவர் திரு அமீத் ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பிஜேபியைச்சேர்ந்த சமீர் அகமது பட் உயிரிழந்தார் இவரது உயிர்த்தியாகம் வீணாகாது என்றும் திரு அமீத் ஷா கூறியுள்ளார் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவேண்டும் என்ற இளைஞர்களின் எண்ணத்திற்கு இத்தகைய தாக்குதல் மூலம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தனது அழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகவும் திரு அமீத்ஷா கூறியுள்ளார்

காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு குருதாஸ் காமத் இன்று புதுதில்லியில் காலமனார்

அவரது மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார்

கிறிஸ்டல் கோபுரத்தில் ஏற்பட்ட தீ தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மீட்புப்பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புப்படை வீரர்களும் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

மேற்கொண்டுள்ளனர்

பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பவர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனா் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டும் விழா சென்னையில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்

துத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்தைச்சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர்

இப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரராக விராட்கோலி அறிவிக்கப்பட்டார்

ஆசிய விளையாட்டுப்போட்டியின் துப்பாக்கிச்சுடம் பிரிவில் இந்தியாவின் சார்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்

மகளிர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் சுமித்நாகல் இணை தோல்வியடைந்தது கலப்பு இரட்டையர் பிரவில் ரோஹன்போபண்ணா அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது